நிபுனர்களுடன் முதலமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

உரிமைக் குழு அனுப்பிய நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

அமைச்சரவைக் குழு பரிந்துரைத்துள்ளது பொறியியல் படிப்பில் சேருவதற்காக தமிழகத்தில் இந்த ஆண்டு

ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் திரு

புதிய தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்பது தெரியவரும்

சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் தொய்வில்லாமல் நடைபெற்றதால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இ பாஸ் நடைமுறை காரணமாக கோவிட் பெருந்தொற்று ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு பரவுவது தடுக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார் சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தபின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இயல்பு நிலை திரும்பிய பிறகே திரையரங்குகளை திறக்க வாய்ப்புள்ளதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே புதிய நியாயவிலைக் கடை கட்டடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்ட எண்ணிக்கை அடிப்படையில் திரையரங்குகளை திறக்க அனுமதி கொடுத்தால் அதன் உரிமையாளர்களுக்குத்தான் இழப்பு ஏற்படக்கூடும் என்றார்

திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார்

செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

செல்லூர் ராஜூ திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் இன்று வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய திரு

இதுதொடர்பாக திமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த நோட்டீஸின் பேரில் நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே தடை விதித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி ஏபி சாஹி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு சட்டமன்ற உறுப்பினர்கள் விளக்கமளிக்க உரிய வாய்ப்பு அளிக்கப்படாமல் அவசரகதியில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறி அதனை ரத்து செய்து உத்தரவிட்டனர் உறுப்பினர்கள் பதிலளிக்க உரிய வாய்ப்பளித்து புதிய நோட்டீஸ் அனுப்ப தடையேதும் இல்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் சுட்டமன்ற வரலாற்றில் இது ஜனநாயகம் போற்றுகின்ற தீர்ப்பு என்று கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததன் மூலம் சட்டமன்ற ஜனநாயகத்தை உயர்நீதிமன்றம் காப்பாற்றியிருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் கருத்து சுதந்திரம் மற்றும் மக்களை வெகுவாக பாதிக்கும் பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் எழுப்பும் உரிமையை சட்டபூர்வமாக பாதுகாத்திருப்பது வரலாற்றுச் சிறப்புமிக்கது என்றும் திரு முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது

கோவிட் தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு சமூக இடைவெளியைப் பின்பற்றி உறுப்பினர்கள் அமர்வதற்கு ஏற்ப மக்களவை மாநிலங்களவை ஆகியவை காலையில் ஒரு அவையும் மாலையில் ஒரு அவையும் கூடும் வகையில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பத்திரிகையாளர் மற்றும் பார்வையாளர் மாடங்களிலும் மக்களவையிலும் இருந்தபடி அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதேபோன்று மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவை மற்றும் மாடங்களில் இருக்கைகள் ஒதுக்கப்படவுள்ளன நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒட்டுநர் பயிற்சி பள்ளி திறக்கப்பட வேண்டும் என மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

நிதின் கட்கரி ஓட்டுநர் பயிற்சிப் பள்ளிகள் மூலம் விபத்து தடுப்பு மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுப் பயிற்சி மையங்களாக செயல்பட வேண்டும் என்பதே பிரதமரின் விருப்பம் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இதேபோன்று தனித்தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எம்

கந்தரேஷ் மற்றும் ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கல்வித்துறையில் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனித்தேர்வு நடத்தி முடிக்கப்பட்ட இரண்டாவது வாரத்தில் அதன் முடிவுகள் வெளியிடப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனைப் பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இதனிடையே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீடு செய்த நடைமுறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் தலையிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்

பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு செயலாளர் திரு

தமிழக சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்தை நடத்தி நீட் தேர்வை நடத்த முடியாது என தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவப் படிப்பில் உள் ஒதுக்கீடு வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும் இதுவரை அவசர சட்டம் பிறப்பிக்காதது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார்

அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் புதுச்சேரியைப் போல தமிழகத்திலும் அனைத்து தரப்பு மக்களின் நலன்கருதி போக்குவரத்து தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார்

மலர்விழி தெரிவித்துள்ளார் இதற்கான இணையதளத்தை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்த அவர் பரிசோதனை மேற்கொள்வோர் தங்களது செல்ஃபோன் எண்ணை பதிவு செய்து முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்